தில்லி தயார்நிலையில் உள்ளது

நாட்டின் புதிய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளவர்கள் இன்று மாலை பிரதமரை அவரது இல்லத்தில் சந்திக்கின்றனர்

நரேந்திரமோடி இன்று இரவு பதவியேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தலைநகர் தில்லியில் தயார் நிலையில் உள்ளன

ராம்நாத் கோவிந்த் திரு நரேந்திர மோடிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார் பிரதமருடன் புதிய அமைச்சரவையும் இன்று பதவியேற்கிறது பிரதமரின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிம்ஸ்டெக் வங்காள விரிகுடா ஒத்துழைப்பு நாடுகளான பங்களாதேஷ் மியான்மர் இலங்கை தாய்லாந்து நேபாளம் பூட்டான் தலைவர்கள் பங்கேற்கின்றனர்

சோனியாகாந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெலுங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தில்லி முதலமைச்சர் திரு

இதனிடையே பதவியேற்பு நிகழ்ச்சியையொட்டி தலைநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

நினைவிடம் மலர் அஞ்சலி முன்னதாக பிரதமர் இன்றுகாலை புதுதில்லி இந்தியா கேட் போர் நினைவுச் சின்னத்தில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார் இதுகுறித்து ட்விட்டரில் அவர் வெளியிட்ட செய்தியில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகளின் நினைவாக நாடு பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பிற்கே முன்னுரிமை என்று தெரிவித்த அவர் இந்தியாவின் ஒருமைப்பாடு ஒற்றுமை உணர்வை பராமரிக்கும் விஷயத்தில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று குறிப்பிட்டார் தொடர்ந்து மகாத்மாகாந்தி நினைவிடமான ராஜ்கட்டிற்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத்தொடர்ந்து அட்டல் பிஹாரி வாஜ்பேயி நினைவிடமான சதைவ் அட்டல் நினைவிடத்திலும் அவர் மலரஞ்சலி செலுத்தினார்

அட்டல் பிஹாரி வாஜ்பேயி பற்றி தெரிவித்த பிரதமர் ஒவ்வொரு தருணத்திலும் அவரை நினைவு கூர்வதாகவும் அவரது வாழ்வும் உழைப்பும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் ஆளுமையையும் மேம்படுத்த உந்துசக்தியாக திகழும் என்றார்

ஜெகன் மோகன் ரெட்டி இன்று பதவியேற்றுக்கொண்டார்

நரசிம்மன் அவருக்கு பதவிப்பிரமாணமும் ரகசியக்காப்பு பிரமாணமும் செய்துவைத்தார் தெலுங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் திமுக தலைவர் திரு

க

ஆந்திர முதல்வராக பதவியேற்றுக்கொண்ட ஜெகன்மோகன் ரெட்டிக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு

ராகுல் காந்தி மறுத்துள்ளதால் அக்கட்சியில் நெருக்கடி நிலவிவரும் நிலையில் கட்சியின் பிரதிநிதிகள் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அதன் செய்தி தொடர்பாளர் திரு

சிதம்பரத்தையும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்தையும் கைது செய்வதற்கான இடைக்கால தடையை வரும் ஆகஸ்ட் ஒன்றாம்தேதிவரை நீட்டித்து தில்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது

ஏர் செல் மேக்ஸிஸ் பேர அனுமதிக்காக அந்நிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியத்தில் முறைகேடுகள் நடைபெற்றது தொடர்பாக இவ்வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது

எடப்பாடி கே

திண்டுக்கல் சீனிவாசன் இன்று தொடங்கிவைத்தார்

வெல்லமண்டி என் நடராஜன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

வினய் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

பாலு சென்னை மதுரை இடையேயான தேஜஸ் அதிவிரைவு ரயில் தாம்பரத்தில் ஒரு நிமிடம் நின்று செல்ல வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு

இதுதொடர்பாக புதுதில்லியில் இன்று ரயில்வே வாரிய தலைவர் திரு வினோத் குமார் யாதவை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தார்

வானிலை திருச்சி கரூர் திண்டுக்கல் மதுரை நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலைகள் வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் எச்சரித்துள்ளது

டென்னிஸ் ப்ரெஞ்ச் இந்தியாவின் திவிஜ் சரண் ஐப்பானின் சுகோ அயாமா இணை மெக்ஸிகோவின் சாண்டியாகோ உக்ரைனின் லுட்மிலா இணையை இன்று எதிர்கொள்கிறது

ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ரோஜர் பெடரர் ர பேல் நடாலும் ஒற்றையர் பிரிவில் ஸ்லோவென் ஸ்டீ